நிராகரித்தவிடட நிலையில் அரசு அமைக்க முடியுமா என்பது குறித்த விருப்பத்தை தெரிவிக்கும்படி சிவசேனாவை ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி கேட்டுக் கொண்டுள்ளார்

சேர்ந்த அமைச்சர் திரு அரவிந்த் சாவந்த் அறிவித்துள்ளார்

சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ஏ பி சாஹியும் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சஞ்சய் கரோலும் இன்று பதவியேற்று கொண்டனர்

மகாராஷ்டிராவில் ஆட்சியமைக்க முடியுமா என்பது குறித்து தெரிவிக்குமாறு சிவசேனா கட்சியை ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்யாரி கேட்டுக்கொண்டுள்ளார் தனிப்பெரும் கட்சியான பிஜேபி ஆட்சியமைக்கப் போவதில்லை என்று அறிவித்ததை அடுத்து இரண்டாவது பெரிய கட்சியான சிவசேனாவுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார் இன்று இரவு ஏழரை மணிக்குள் தகவல் தெரிவிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஏற்கனவே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்பட்ட பிஜேபி மாநில தலைவர் திரு சந்திரகாந்த் பாட்டில் தமது கட்சி ஆட்சி அமைக்கப்போவதில்லை என்றும் இது குறித்து ஆளுநருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்றும் கூறினார் ஆளுநரின் அழைப்பை தொடர்ந்து மும்பை புறநகர் பகுதியில் நட்சத்திர விடுதி ஒன்றில் தங்கவைக்கப்பட்டுள்ள் சிவசேனை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கட்சியின் தலைவர் திரு உத்தவ் தாக்ரேயை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் சிவசேனாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியைவிட்டு வெளியேறினால் சிவசேனா ஆட்சியமைக்க ஆதரவு அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது இந்த நிலையில் என்ன ஆனாலும் சரி சிவசேனை ஆட்சி அமைத்தே தீரும் என்று அதன் மூத்த தலைவர் திரு சஞ்சய் ராவத் உறுதிபட கூறியிருக்கிறார் இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மும்பையில் கூடி மஹாராஷ்ட்ரா அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார்கள் ஆட்சி அமைப்பது முக்கியமான அரசியல் நிகழ்வு என்பதால் அதுபற்றி விரிவாக விவாதித்த பிறகே கட்சி முடிவெடுக்கும் என்று அந்தக் கட்சியின் மூத்த தலைவர் திரு பிரஃவுல் படேல் கூறியுள்ளார் ஆட்சியமைக்கும் பிரச்சனையில் காங்கிரஸ் அல்லது சிவசேனை உடன் தங்கள் கட்சி எந்தப்பேச்சும் நடத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே மத்திய அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்வதாக சிவசேனாவைச் சேர்ந்த கனரக தொழில்துறை அமைச்சர் திரு அரவிந்த் சாவந்த் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச பந்திபோரா மாவட்டத்தில் இரண்டு தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் குட்டுக்கொல்லப்பட்டனர்

அப்போது தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் நேற்று மாலை ஒரு தீவிரவாதி குட்டுக்கொல்லப் பட்டதாகவும் எஞ்சியிருந்த மற்றொருவர் இன்று அதிகாலை சுட்டுக்கொல்லப் பட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ஏ பி சாஹி இன்று பதவியேற்று கொண்டார் அவருக்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத்தலைவர் திரு தனபால் அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்துகொண்டனர் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சஞ்சய் கரோல் இன்று பதவியேற்று கொண்டார் அவருக்கு பீஹார் ஆளுநர் திரு பகு சவுகான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பீஹார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் துணை முதலமைச்சர் திரு சுஷில் குமார் மோடி பேரவைத் தலைவர் திரு விஜய்குமார் சவுத்ரி மற்றும் அமைச்சர்கள் பலர் கலந்துகொண்டனர் முன்னதாக திரு கரோல் திரிபுராவில் தலைமை நீதிபதியாக பணியாற்றினார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மேற்குவங்கத்தின் சாந்திநிகேதனில் உள்ள விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார்

வங்கக்கடலில் உருவான புல் புல் புயல் காரணமாக ஒடிசா மாநிலத்தின் கரையோர பகுதிகளில் சூறாவளி காற்றும் கனத்த மழையும் பெரும் சேதத்தை விளைவித்தன

நூற்றுக்கணக்கான வீடுகள் இதில் சேதமடைந்தன மரங்களும் மின்கம்பங்களும் தொலைதொடர்பு கம்பங்களும் சூறாவளி காற்றில் சரிந்ததால் மின்இணைப்பும் தொலைதொடர்பும் துண்டிக்கப்பட்டன

இன்று தேசிய கல்வி தினம்

சுதந்திர போராட்ட வீரராகவும் கல்வியாளராகவும் விளங்கியவர் அபுல் கலாம் ஆசாத் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கும் நடவடிக்கையில் நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநில் சட்ட மன்றங்களில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது அவசியமானது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் உரை நிகழ்த்திய அவர்

பல்வேறு நலிவுற்ற பிரிவிலிருந்தும் மாணவர்கள் இந்த பல்கலைகழகத்தில் சேர்ந்துள்ளார்கள் என்றும் நாட்டின் உயர்கல்வியில் ஜவஹர்லால் பல்கலைக்கழகம் உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் உயர்கல்வி நிறுவனங்கள் தங்கள் ஆராய்ச்சி பிரிவுகளையும் கற்பிக்கும் முறைகளையும் மேலும் சீரமைத்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார்

முன்னாள் தலைமைத் தேர்தல் ஆணையர் டி என் சேஷன் சென்னையில் நேற்றிரவு காலமானார்

திரு சேஷன் தேர்தல் ஆணையராக பதவி வகித்தபோது தேர்தலில் பல்வேறு தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன டி என் சேஷனின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வரும் சனிக்கிழமை அன்று நடக்கவுள்ள இலங்கை அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் ஏற்கனவே இருந்த ஆட்சி மீது சில ்பிரிவினர் களங்கம் கற்பிப்பதாகவும் அதனை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் இலங்கை மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு கோத்தபய ராஜபக்சே மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் ஒருபுறம் நாட்டின் பொருளாதாரம் பாதுகாப்பு போன்றவற்றில் தங்கள் கொள்கைகளை எடுத்துரைக்கும்போது கடந்த ஐந்தாண்டுகளாக ஆட்சியிலிருந்தவர்கள் தங்கள் சாதனைகளை கூறாமல் களங்கம் கற்பிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தாம் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர் இரட்டை குடியுரிமை தமக்கு இல்லையென்று திட்டவட்டமாக தெரிவித்தார்

நேற்று நாக்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ்

ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டியில் ஹாட்ரிக் சாதனை படைத்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார்